ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டுநாள் பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஐநாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் அரசு அதிகாரிகளை குண்டர் தடுப்புச் சுட்டத்தின் கீழ் கைது செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டுநாள் பயணமாக இன்று மாலை புதுதில்லி வருகிறார் நாளை தில்லியில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்துப் பேச உள்ள அவர் இந்தியா ரஷ்யா வர்த்தக கவுன்சில் கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஐநாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று வழங்கப்பட்டது

விருதினை பெற்றுக்கொண்டு பேசிய பிரதமர் இந்த விருதினை நாட்டு மக்கள் அனைவருக்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாட்டு மக்களின் உறுதிக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் இந்த விருது அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதை நமது கவாச்சாரத்தின் ஒரு அம்சமாக அனைவரும் பின்பற்றுவதன் மூலம் பேரிடர்களை தவிர்க்கலாம் என்று பிரதமர் தெரிவித்தார் நமது கவாச்சாரத்தில் இயற்கைக்கு எப்போதுமே முக்கியத்துவம் அளித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நிகழ்ச்சியில் ஐநா தலைமைச்செயலர் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார்

புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பின்னர் செயதியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறினார்

சாலைப் போக்குவரத்துத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையில் இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது மாநில அரசுகள் மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர இலவச மின்சாரத்தில் அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஹைதராபாதில் நேற்று இந்தியப் பொறியாளர்கள் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த தூய்மையான பாதுகாப்பான அனுமின் உற்பத்தியில் அண்மைக்கால வளர்ச்சிப் போக்குகள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இலவச மின்சாரத்தை வழங்காவிட்டால் அதிகாரத்தை இழக்க வேண்டியிருக்கும் என்ற தவறான கருத்து அரசியல்வாதிகளிடம் உள்ளதாகவும் அவர் கூறினார் அனுமின்சாரம் என்பது செலவு குறைவானது மட்டுமல்ல வணிக ரீதியில் கட்டுப்படியானது என்றும் திரு வெங்கய்ய நாயுடு குறிப்பிட்டார் கூடங்குளத்தில் அனுமின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் யூனிட் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் என்ற விலைக்கு விற்கப்படுவதாகவும் இது மிகவும் மலிவானது என்றும் அவர் கூறினார் ஒரு நாடு தூய்மையாக இருந்தால்தான் அந்த நாட்டுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கூறியிருக்கிறார் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் அருகில் நேற்று மாலை நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் தூய்மையான இந்தியாவை உருவாக்கிட ஒவ்வொரு தனிமனிதனும் முயல வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் முன்னதாக துப்புரவுப் பணியாளர்களுக்கு குப்பைகளை சேகரிக்கும் பைகளை வழங்கினார் கடைகளுக்குச் சென்று முறையாக குப்பைகள் தனித்தனியாக பிரித்து வழங்கப்படுகிறதா என்பதை கேட்டறிந்தார் தமிழக அரசுக்கு எதிராக திமுக நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது நேற்றும் இன்றும் திமுக நடத்த இருந்த கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததையடுத்து அக்கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஆர் மகாதேவன் கூட்டத்திற்கு அனுமதி அளிப்பது குறித்து அரசின் நிலையை விளக்குமாறு கோரியிருந்தார்

மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் அரசு அதிகாரிகளை குண்டர் தடுப்புச் சுட்டத்தின் கீழ் கைது செய்ய அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக அனைத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நேற்று இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார் இதை ஏற்றுக் கொண்ட நீதிபதிகள் இந்த அரசாணையை தமிழக அரசு உறுதியுடன் பின்பற்ற வேண்டுமென்று கூறினர் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீங்கு குறித்து பொது மக்களிடம் பள்ளிக் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று மாநில ஊரகத் தொழில்துறை அமைச்சர் திரு பா பெஞ்சமின் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிளாஸ்டிக் இல்லா பொருட்காட்சியின் நிறைவு விழாவில் நேற்று பேசிய அவர் பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக பயன்படுத்தக் கூடிய பொருட்களை தயாரிப்பது குறித்து பொது மக்களுக்கு மட்டுமல்ல வியாபாரிகளுக்கும் இத்துறையில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோருக்கும் செயல் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது என்றார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அரபிக் கடலின் தென்கிழக்குப் பகுதியில் குறைந்த காற்றழுத்தப் பகுதி உருவாகியிருப்பதாகவும் இது நாளை புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது வடமேற்கு திசையில் நகரக் கூடும் என்பதால் மாநிலம் முழுவதும் பரவலாகவும் சில இடங்களில் கனமழையும் பெய்யக் கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வரும் சனிக்கிழமை முதல் அடுத்த திங்கட்கிழமை வரை தெற்கு கேரள கடற்கரை வட்சத்தீவு குமரிமுனையை ஒட்டியுள்ள தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் முக்கியமான சான்றிதழ்கள் ஆன்லைனில் வழங்கப்படுவதால் கால விரயமும் அலைச்சலும் தவிர்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் பயனடைந்த பொது மக்கள் கூறுகையில்

ஈரானுக்கு மனிதாபிமான ரீதியிலான பொருட்கள் செல்லும் வகையில் அமெரிக்கா தனது தடையை விலக்கிக்கொள்ளும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பெரம்பலூர் அருகே விளாமுத்தூரில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு பேரை மாவட்ட நிர்வாகம் மீட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு விஜய கார்த்திகேயன் கூறியிருக்கிறார்

இதளை தொடர்ந்து இரு அணிகளும் ஐந்து ஒருநாள் மற்றும் மூன்று ட்வெண்ட்டி டவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கின்றன